பழிதீர்க்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அரசு உத்தரவிட்டால் எத்தகைய தாக்குதலுக்கும் தயாராக இருப்பதாக விமானப்படைத் தலைமைத் தளபதி திரு

தனோவா கூறியுள்ளார்

உயர்த்தப்பட்டுள்ளது

மக்களவைத் தேர்தலை நடத்த தமிழகம் தயார் நிலையில் இருப்பதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாஹு தெரிவித்துள்ளார்

மக்கள் நல்வாழ்வுத்துறைச் செயலாளர் திருஜெராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புல்வாமா தாக்குதலுக்காக இந்தியர்கள் விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பழிதீர்க்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார் எதிரிகளை எவ்வாறு தாக்க வேண்டும் என்பதை கடந்த காலத்தில் இந்தியப்படைகள் செய்து காட்டியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இனி வருங்காலத்திலும் அதுபோன்ற முயற்சிகளை இந்தியா விட்டுவிடப் போவதில்லை என்றார் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு மக்களிடம் ஏற்பட்டுள்ள கோப உணர்வை புரிந்துகொள்ள முடிவதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் திரு நநேந்திரமோடி உறுதிபடத் தெரிவித்தார் அரசு உத்தரவிட்டால் எத்தகைய தாக்குதல் நடவடிக்கையிலும் ஈடுபட இந்திய விமானப்படை தயாராக இருப்பதாக அதன் தலைமைத் தளபதி பி எஸ் தனோவா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் வாயுசக்தி என்ற பெயரில் இந்திய விமானப்படை நேற்று மாபெரும் போர் ஒத்திகையை நடத்தியது

நாட்டின் பாதுகாப்பிற்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் விமானப்படை வலுவுடன் உள்ளது என்பதை உறுதிபடத் தெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஒத்திகையில் ராணுவத் தலைமைத் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த துணை ராணுவப் படையினரின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி செய்ய விரும்புவோர் அதனை அரசின் இணையதளம் மூலமாகவே வழங்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பிரஸார் பாரதி வாரியம் வீரமரணம் அடைந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது

வர்த்தக் மேற்கொள்வதற்கு உகந்த நாடுகளின் பட்டியலிலிருந்து பாகிஸ்தான் நீக்கப்பட்டதின் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

இந்திய வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு மட்டுமின்றி அவர்களுக்கு உரிய பாடம் கற்பிக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் பிரயாக்ராஜில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புல்வாமா தாக்குதல் கோழைத்தனமானது என்றார் இதுபோன்ற நடவடிக்கைகளை வேரறுக்க இதுவே தக்க தருணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதிகள் கொடுத்ததை அவர்களுக்கே திருப்பி அளிக்கும் வகையில் பாடம் கற்பிக்க வேண்டும் எனவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் தொழிலதிபர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை அள்ளிக்கொடுக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நாளைக்கு மூன்றரை ரூபாய் தான் வழங்க முன்வந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் சத்தீஷ்கர் மாநிலம் ஐகதாவ்பூரில் பழங்குடியினர் மாநாட்டில் பேசிய அவர்

வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசன அமைப்புகளின் செயல்பாடு கேள்விக்குறியாகிவிடும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் காசர் கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசியல் சாசன அமைப்புகள் மீதான தாக்குதல் சமுதாயத்தில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களும் இடையேயான இடைவெளியை அதிகரிக்கத்தான் வழிவகுக்கும் என்றார் புல்வாமா தாக்குதலை தீவிரவாத சம்பவமாகத் தான் கருத வேண்டுமே தவிர அதனை மத ரீதியாக கருதக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார் மக்களவைத் தேர்தலை நடத்த தமிழகம் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாஹு தெரிவித்துள்ளார் வேலுாரில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்திய அவர் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டார் காவல்துறையினர் பதற்றமான வாக்குச்சாவடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் வலிபுறுத்தினார்

தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக்கில் இந்த முகாமை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறினார்

துரைக்கண்ணு கூறியுள்ளார் தஞ்சையில் நேற்று நடைபெற்ற விழாவில் பயிர்காப்பீடு இழப்பீட்டுத் தொகை மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் ஊரக புறக்கடை கோழிவளர்ப்புத் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர்

பாம்பன் ராமேஸ்வரம் பகுதிகளை இணைக்கும் ரயில்வே தூக்கு பாலத்தில் சீரமைப்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ஆய்வுக்குழுவின் அறிக்கை கிடைத்த பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் மதுரைக் கோட்ட ரயில்வே மேலாளர் திரு

தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி மக்கள் நல்வாழ்வுத்துறைச் செயலாளர் திரு

ராதாகிருஷ்ணன் போக்குவரத்துத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு கார்த்திகேயன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக திரு பிரகாஷ் புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார்

திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு புதிய திட்டங்களை ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையைத் திறக்க அனுமதி வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க உள்ளது விளையாட்டுச் செய்திகள் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை சாய்னா நேவாலும் ஆடவர் சாம்பியன் பட்டத்தை சவ்ரவ் வர்மாவும் வென்றுள்ளனர்